பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி குடிமராமத்து பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார்

பின்னர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய மைக் பாம்பியோ இருநாடுகளுக்கிடையிலான அரசியல் ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசித்தார்

முன்னதாக நேற்று மக்களவையில் இத்தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் வலுவான உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என்றார் வளர்ச்சி திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்த அரசுடன் எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க அவர் கேட்டுக்கொண்டார் பழனிச்சாமி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பொதுப்பணித்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து இன்று இத்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் நாளைமறுநாள் சட்டப்பேரவை தொடங்கஉள்ள நிலையில் மானியக் கோரிக்கைகளை தயார் செய்யும் பணிகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் இன்று குடி மராமத்து திட்டப்பணிகள் குறித்து அவர் விவாதித்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது குடிமராமத்து பணிகளை அதிகாரிகள் முனைப்புடன் கண்காணிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தினார்

முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

செயற்கை மழை திட்டம் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள்ப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இதன்படி சென்னை சைபர் குற்றங்கள் பிரிவு சென்னை குற்றப்பதிவு பிரிவு உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதிய நியமனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன போதை ஒழிப்பு தினம் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆரோக்கியத்திற்கான நீதி நீதிக்கான ஆரோக்கியம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்தாண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது

திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசுவும் மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜும் துவக்கி வைத்தனர் ஏராளமான பள்ளி மாணாக்கர் விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்திச்சென்றனர்

நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியாமரியம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு ஆகியோர் துவக்கி வைத்த பேரணியில் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு ஊர்க்காவல் படை அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் பங்கேற்றன தஞ்சையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை துவக்கிவைத்தார் இப்பேரணியில் தஞ்சை மருத்துவக்கல்லூரி முதல்வர் குமுதா காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ்வரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார்

சி விடுதலை போராட்ட வீரரும் மொழிப்போர் தியாகியுமான சிலம்பு செல்வர் ம

இந்நாளை முன்னிட்டு தமிழகஅரசின் சார்பில் சென்னை தியாகராய நகரில் திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயகுமார் அவரது கிரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது தற்போதைய சென்னையை தமிழகத்தின் தலைநகராக்க பாடுபட்டவர் ம

கூடலூர் செம்பாலாவில் உலமாக்கல் பணியாளர்கள் நல கூட்டத்தில் பேசிய அவர் அரசின் நலத்திட்டங்களை சிறுபான்மையினர் பயன்படுத்திக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்

கருட சேவை நாளை நடைபெறுகிறது